இல்லாத வகையில் உலக நாடுகளின் கிடைத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் மசூத் அசாரின் சொத்துக்களை முடக்கும் பிரான்சின் முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது

இன்று வழங்கினார்

ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது

மனுவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மசூத் அசாளர சுர்வதேச தீவிரவாதியாக அறிவிப்பதற்கான தீர்மானத்திற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் உலக நாடுகளின் ஆதரவு இந்தியாவுக்கு கிடைத்துள்ளதாக வெளியறவுத்துறை அமைக்கர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஐ நா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டுவந்த இந்த தீர்மானத்திற்கு பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பு நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இத்தாலி ஜப்பான் உள்பட பிற நாடுகளும் ஆதரவு அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

நா பாதுகாப்பு சபையில் இதுதொடர்பான தீர்மானம் நான்கு முறை கொண்டுவரப்பட்டுள்ளதை அவர் சுட்டிகாட்டியுள்ளார் பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வரும் ஜெய்ஷ் ஈ முஹமது தீவிரவாத அமைப்பிள் அனைத்து சொத்துகளையும் முடக்க பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது இதுதொடர்பாக அந்நாட்டு ஐரோப்பிய மற்றும் வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீவிரவாதத்திற்கு எதிராக போரிடுவதில் பிரான்ஸ் எப்போதும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய நடவடிக்கைகளின் மூவம் அந்த தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் பணபரிமாற்ற நடவடிக்கைகள் அனைத்தும் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே பிரான்சின் உள்துறை நிதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் இணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மசூத் அசாரின் தீவிரவாத செயல்கள் மற்றம் அவனது அமைப்பின் நடவடிக்கைகள் குறித்து ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளிடையே விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புல்வாமா பயங்கரவாத தூக்குதல் சும்பவத்தை அடுத்து மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்று ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பிரான்ஸ் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடதத்கது ஜெய்ஷ் ஈ முஹமது தீவிரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசாருக்கு தடை விதிக்கும் பிரான்சின் முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பிரதமர் திரு ஜஸிந்தா ஆர்டன் இது குறித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

இதில் சும்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தற்போது அப்பகுதியில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த வன்முறை தாக்குதல் சம்பவத்திற்கு ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஸ்காட் மாரிசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக நியுசிலாந்தில் உள்ள இந்திய துதரகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் பயணத்தை அந்த நாட்டின் கிரிக்கெட் வாரியம் ரத்து செய்துள்ளது நாடு முழுவதிலும் இருந்து புதிய கண்டுபிடிப்புகள் வழிமுறைகள் மற்றும் அறிவுசார் நடைமுறைகள் குறித்த தகவல்களை உருவாக்கும் பணியில் தேசிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அமைப்பு ாடுபட்டுள்ளதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்திநகர் அருகே உள்ள கிராம்டார்த்தியில் நடைபெற்ற இதற்கான விழாவில் கலந்து கொண்ட அவர் தேசிய தொழில் முனைவோருக்கான விருதுகளை இன்று வழங்கினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண்துறையில் பல்வேறு புதிய பயிர்கள் குறித்த கண்டுபிடிப்புகளுக்காக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த திரு பிரகாஷ் சிங் ரகுவன்சிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கால்நடைகளுக்கான தொற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மூலிகை மருந்துகளை கண்டறிந்ததற்கு தமிழகத்தைச் சேர்ந்த பெரியசாமி ராமசாமிக்கு கால்நடை துறையில் புதிய கண்டுபிடிப்பிற்கான விருதையும் வழங்கினார் விழாவின் ஒரு பகுதியாக புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்முனைவோருக்கான இந்த கண்காட்சியையும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைத்தார் அறிவியல் தொழில் நட்பத்துறையும் தேசிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அமைப்பும் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன ஜம்மு கஷ்மீர் மாநில சுட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்துவதற்காள சூழல் குறித்து மதிப்பீடு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு பார்வையாளர் குழு பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியது முன்னதாக திரு வினோத் சத்ஷி டாக்டர் நூர் முஹமது மற்றும் ஏ எஸ் கில் ஆகியோர் அடங்கிய இக்குழு நேற்று ஸ்ரீநகர் சென்றது சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து அம்மாநில தலைமம் செயலாளர் காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடனும் இக்குழு ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளது பிஜேபி தலைவர் திரு ராஜீவ் பாபர் தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கின் விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட இவ் வழக்கில் தொடர்புடைய அனைவரும் நேரில் ஆஜராகுமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

க ஸ்டாவின் இன்று வெளியிட்டார்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினம் திருப்பூர் தொகுதிகளில் போட்டியிட உள்ளது

மதிமுகஈரோடு தொகுதியில் போட்டியிட உள்ளது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மதுரை தொகுதியில் க வெங்கடேசனும் கோவை தொகுதியில் பி

நடராஜனும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

பாலகிருஷ்ணன் இன்று அறிவித்தார் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நாகப்பட்டினம் தொகுதியில் திரு செல்வராஜூம் திருப்பூர் தொகுதியில் திரு சுப்பராயனும் போட்டியிடுவார்கள் என அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆர் நல்லகண்ணு தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் ராமநாதபுர தொகுதி வேட்பாளராக திரு நவாஸ் கனி அறிவிக்கப்பட்டுள்ளார்

அம்மாநில முன்னாள் அமைச்சர் திரு வினோத் சிங் என்ற பண்டித் சிங் கோண்டா தொகுதியில் இருந்தும் திரு ராம்சாகர் ரவாத் பாரபங்கி தனித் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஷபிக்குர் ரகுமான் பாக் சாம்பால் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஜாசியாபாத் தொகுதியில் சுரேந்திர குமார் என்ற முனிசர்மா போட்டியிட உள்ளார்

மக்களவை தேர்தலில் மேகலாயா ஜனநாயக கூட்டணியின் பொது வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அகதா கே சங்மா போட்டியிடுவார் என தேசிய மக்கள் கட்சி அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்களவை தேர்தலில் பிஜேபியிள் அப்னாதல் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என முடிவு செய்துள்ளன இதுதொடர்பாக டுவிட்டரில் இன்று செய்தி வெளியிட்டுள்ள பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா அப்னாதல் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீட செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மிர்சாபூர் தொகுதியில் திருமதி அனுபிரியா படேல் மீண்டும் போட்டியிட உள்ளார் இரண்டாவது தொகுதிக்கான வேட்பாளர் குறித்து இவ்விரு கட்சி தலைவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிகிறது

ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு

ரஞ்சன் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு இந்த விஷயத்தில் நீதிமன்றத்திற்கு உதவிட அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே தமிழ்நாட்டில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவாக்குறிச்சி ஆகிய சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு மக்களவைத் தேர்தவோடு இடைத்தேர்தல் நடத்தக்கோரி திமுக தங்கல் செய்துள்ள மனுவிற்கு இரண்டு வாரங்களுக்குள் பதிவளிக்குமாறும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டுகளுக்கான கருவிகளை கொண்டுச் செல்லும் வாகனங்களின் போக்குவரத்தை கண்காணிக்க அவற்றில் ஜிபிஎஸ் கருவியை பொருத்துவது கட்டாயம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களும் ஒப்புகைச்சீட்டு கருவிகளும் ஒட்டல்களிலும் சாலைபோரங்களிலும் சட்டமன்ற உறுப்பினா் ஒருவரின் வீட்டிலும் காணப்பட்டதாக புகார் எழுந்ததையடுத்து தேதல் ஆணையம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளது மும்பையில் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் அருகே நேற்றிரவு இடிந்து விழுந்த நடை மேம்பாலத்தை அகற்றும் பணியில் பிரான்மும்பை நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது